மத்தியபிரதேசத்தில்முதலமைச்சர்திரு சிவராஜ்சிங்சவுகான்தலைமையிலானஅமைச்சரவைவிரிவாக்கம்செய்யப்பட் டுள்ளது

இதனிடையேதில்லியின்இன்றுமாலைசெய்தியாளர்களிடம்பேசியமத்தியசு காதாரத்துறைஇணைச்செயலாளர்திரு

இந்தசெய்தியாளர்சந்திப்பில்பேசியஇந்தியமருத்துவஆராய்ச்சிக்கவுன்சில்செய்தித் தொடர்பாளர்திரு

அடுத்தஇரண்டுநாட்களுக்குவிரைவுப்பரிசோதனைக்கருவிகளைப்பயன்படு த்தவேண்டாம்என்றுமாநிலங்களுக்குஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாகஅவர்கூறினார்

மத்தியமின்னணுவியல்மற்றும்தகவல்தொழில்நுட்பத்துறைஅமைச்சகம் வல்லுநர்களுடன்இணைந்துவடிவமைத்துள்ளஇந்தசெயலியைப்பயன்படுத்தும் போதுதொற்றுபாதித்தவர்கள்அருகில்இருந்தால்எச்சரிக்கைஊட்டக்கூடியஅம்சம்இ ந்தசெயலியில்இடம்பெற்றுள்ளது

சிவராஜ்சிங்சவ்ஹான்தலைமையிலானஅமைச்சரவைவிரிவாக்கம்செய்யப்பட்டுள் ளது

லால்ஜிடாண்டன்பதவிப்பிரமாணம்செய்துவைத்தார்

பொறுப்புகளைஅவரேஇதுவரைகவனித்துவந்தநிலையில்தற்போதுமுதல்முறையா கஅமைச்சரவைவிரிவாக்கம்செய்யப்பட்டுள்ளது

முக்தர்அப்பாஸ்நக்விகூறியுள்ளார் தில்லியில்இன்று செய்தியாளர்களிடம்பேசியஅவர் மதச்சார்பின்மையும்நல்லிணக்கமும்அரசியல்சார்ந்ததுஅல்லஎன்றும்இந்தியர்களின் உணர்வில்அதுகலந்துள்ளதுஎன்றும் தெரிவித்தார் சிறுபான்மையினர்உள்ளிட்டஅனைவரதுசமூகமற்றும்மதஉரிமைகள்அரசியல்சாச னத்தில்உறுதிசெய்யப்பட்டுள்ளதுஎன்றுஅவர்குறிப்பிட்டார் இந்தியாவில்இஸ்லாமியர்கள்சிறப்பானமுறையில்இருந்துவருவதாகத்தெரி வித்தஅவர்இந்தச்சூழலைசிலர்திட்டமிட்டுசிதைக்கமுயல்வதாககுற்றம்சாட்டினார் பிரதமர்திரு

நவீன்பட்நாயக்கூறியுள்ளார்

தேசிய குடிமைப்பணிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு குடியரசுத்தலைவர் குடியரசுத் துணைத்தலைவர் மற்றும் பிரதமர் தத்தமது டுவிட்டர் பக்கங்களில் குடிமைப் பணி அதிகாரிகளுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துள்ளனா் குடியரசுத்தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வகையில் அவற்றை பயன்பெறும் நடைமுறைப்படுத்துவதில் மக்கள் குடிமைப்பணி அதிகாரிகளின் பங்கு மிக முக்கியமானது என்று கூறியுள்ளார்

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வெளியிட்டுள்ள பதிவில் கொள்கைகளை திட்டங்களாக மாற்றுவதில் குடிமைப்பணி அதிகாரிகள் திறம்பட செயலாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார்